நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானாவில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது

நாராயணசாமி இன்று கேரள முதலமைச்சரிடம் நேரில் வழங்கினார் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்

நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுவரையிலான இந்திய செயற்கை கோள்களில் மிகப்பெரியதும் எடை அதிகமானதும் அதிக திறன் படைத்ததும்மான இந்த ஏவுகனை தொலை தூர பகுதிகளுக்கும் இணைய இணைப்பு வழங்கி கோடி கணக்கிலான மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதால் இந்திய விண்வெளி திட்டத்தில் இது முக்கிய மைல் கல் என்று டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் மேலும் மேலும் புதிய சாதனைகள் மற்றும் புதுமைகளை படைத்து வரும் இந்திய விஞ்ஞானிகள் குறித்து நாடே பெறுமிதம் அடைவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் குறிப்பிட தகுந்த இந்த சாதனை நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுக்கம் அளிப்பதாக திகழும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

தேர்தல் நாளை மறுநாள் சட்டமன்றத் தேர்தல் நடைபெற உள்ள ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானாவில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களின் அனைத்து மூத்த தலைவர்களையும் இன்று இறுதி கட்ட பிரச்சாரத்தில் தீவரமாக ஈடுபட்டுத்தின பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டத்தில் உள்ள சுமேர்ப்பூர் தொகுதியில் பிஜேபி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் ராஜஸ்தானில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரவேண்டும் என்பதை மாநில மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டதாக கூறினார் காங்கிரஸ் தலைவர் மற்றும் ஐக்கிய முற்பொக்கு கூட்டணித் தலைவரின் வருமான வரிக்கணக்குகளை மறுமதிப்பீடு செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அரசின் நிலைபாடுகளுக்கு நீதிமன்றம் ஆதரவு அளித்திருப்பதாக கூறினார் இன்று பிற்பகல் ராஜஸ்தான் மாநிலம் தௌஸா தொகுதியிலும் பிரதமர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தெலுங்கானாவில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று கோதாட் தொகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் உத்திரப்பிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கரிம்நகர் உள்ளிட்ட இடங்களில் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் டிஆர்எஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் இறுதி கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர்

நாராயணசாமி இன்று திருவனந்தபுரத்தில் கேரள முதலமைச்சர் திரு பிணராயி விஜயனிடம் வழங்கினார் புதுவை மாநில முன்னாள் அமைச்சர் திரு வல்சராஜ் மாகே தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் ஆகியோர் உடன் இருந்தனர்

செய்தியாளர்களிடம் பேசுகையில் மேகதாதுவில் அணைக்கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அளித்துள்ள அனுமதி உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது என்றும் இந்த அனுமதியை ஆட்சேபித்து தமிழக அரசைப் போல புதுவை அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் என்றும் கூறினார்

அன்பழகன் மேகதாதுவில் அணைகட்டுவது குறித்து திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை திரும்ப பெற மத்திய அரசுக்கு அழுத்தம் தரும் வகையில் புதுச்சேரி சட்டப்பேரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனக் கோரி இன்று புதுவை சட்டமன்ற வளாகத்தில் உள்ள பேரவைத் தலைவர் அறையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் மற்றும் இதர அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு

தமிழகத்தில் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வலியுறுத்தும் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் புதுச்சேரியில் கூட்டணியில் இருக்கும் காங்கிரசு அரசை வலியுறுத்தாதது ஏன் என்றும் இந்த விவகாரத்தில் புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெற தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார் தமது முற்றுகைப் போராட்டத்தை தொடர்ந்து அடுத்த வாரம் ஒரு நாள் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் தன்னிடம் தெரிவித்தார் என்றும் திரு அன்பழகன் கூறினார் இதற்கிடையே இதே கோரிக்கையை வலியுறுத்தி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவாவும் பேரவைத் தலைவர் அறை வாசலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் திமுக மற்றும் அஇஅதிமுகவின் தர்ணா காரணமாக சட்டமன்ற வளாகத்தில் பரப்பரப்பு காணப்பட்டது கிரண்பேடி புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று அங்குள்ள வசதிகள் மற்றும் அலுவலக நடைமுறைகளை மறு ஆய்வு செய்தார் தபால்கள் மற்றும் மனுக்களை கையாளும் நடைமுறைகள் உட்பட துறையின் அனைத்து செயல்பாடுகளையும் கணினி மயமாக்க அவர் அறிவுறுத்தினார் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் கூட்டமைப்பு மூலம் உணவகம் உள்ளிட்ட வசதிகளை உருவாக்கவும் ஸ்வச் பாரத் இயக்கத்தின் கீழ் மீன்பிடி துறைமுகத்தை தரம் உயர்த்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கவும் அவர் கேட்டுக் கொண்டார் ஜெயல லிதா தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வின் இரண்டாம் ஆண்டு நினைவுநாளான இன்று புதுவையில் அஇஅதிமுகவினர் அக்கட்சியின் சட்டமன்றக் குழுத் தலைவர் திரு அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இருந்து மவுன ஊர்வளமாக வந்து கடற்கரை சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் முன்னாள் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓம் சக்தி சேகர் தனது ஆதரவாளர்களுடன் நூறடி சாலையில் உள்ள ஜெயல லிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அமமுக தொண்டர்கள் சுதேசி பஞ்ஞசாலை வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் புதுவையில் பல்வேறு இடங்களில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மணல் புதுவையில் இன்று இந்திரா காந்தி சிலையில் இருந்து ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட புதுச்சேரி பிரதேச மணல் மாட்டு வண்டி தொழிலாளர் சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் ஆற்றுமணல் எடுக்க மாட்டு வண்டிகள் அனுமதிக்கப்படும் என கடந்த செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் வெளியிட்ட உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது பாதுகாப்பு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் நினைவு நாளை ஒட்டி புதுவையில் ரயில்நிலையம் பேருந்து நிலையம் உட்பட மக்கள் அதிகம் கூடும் எல்லா இடங்களிலும் போலிஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது வெளிநபர்கள் தங்கி உள்ளார்களா என்பது குறித்து ஓட்டல்களில் போலீசார் ஆய்வு நடத்தி வருகின்றனர் எல்லையில் சோதனையிட்ட பிறகே வாகனங்கள் புதுவைக்குள் அனுமதிக்கப்படுகின்றன கடலோர காவல் நிலைய போலிசார் கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்

கேமரா புதுவையில் அனைத்து காவல்நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்களை நிறுவ அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் உரிமைக் கூட்டமைப்பின் செயலர் திரு சுகுமாறன் கோரியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் சிசடிவி கேமராக்களை அமைக்க போலிஸ் புகார்கள் ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்பட வில்லை என்றார் விசாரணைக் கைதி ஜெயமூர்த்தி மரணம் குறித்து விசாரத்து வரும் நீதித்துறை நடுவர் பாகூர் காவல்நிலையத்தில் சிசிடிவி கேமரா பதிவுகள் அழிக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடித்திருப்பதால் அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா பதிவுகள் அழிக்கப்படாமல் பராமரிக்கப் படுவதை அரச உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் பயிலரங்கு மாணவர்களிடையே அறிவியல் தாண்டும் நோக்கத்துடன் புதுவைக் பல்கலைக் கழகத்தில் அண்மையில் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு பயிலரங்கில் புதுவை மற்றும் சுற்றுப் புறங்களில் அமைந்துள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று பயன் பெற்றனர் பல்கலைக் கழகத்தின் உயிர் வேதியியல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் ஆர் ருக்மணி புதிய மருந்துகளை கண்டுபிடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவருவதில் உள்ள பல்வேறு நடைமுறைகளை இப்பயிலரங்கில் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார் மழை நேற்று குமரிக்கடல் முதல் தெற்கு ஆந்திர கடற்கரை வரை நிலவிவந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை மேற்கு திசையில் நகர்ந்து இன்று குமரிக்கடல் முதல் வடக்கு கேரளா பகுதிவரை நிலவுகிறது

நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானாவில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது

நாராயணசாமி இன்று கேரள முதலமைச்சரிடம் நேரில் வழங்கினார் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்